ஒதுக்கீட்டை பின்பற்றுவதில் உறுதியுடன் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்று மேற்கொள்ளப்படுகிறது மக்கள் நலப்பணிகளை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு முன்னோடியாக திகழ்கிறது என இந்து சமய அளநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார் இந்தியா நியுசிலாந்து இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இட ஒதுக்கீட்டை பின்பற்றுவதில் உறுதியுடன் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இட ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கட்சி பேதமின்றி உறுப்பினர்கள் பிரச்னை எழுப்பினர் மக்களவையில் இப்பிரச்னையை எழுப்பிய காங்கிரஸ் திமுக திரிணமுல் காங்கிரஸ் வோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் மத்திய அரசு இப்பிரச்னையில் உடனடியாக தவையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆஸாத் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இட ஒதுக்கீடு பாதிக்காத வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் இதையடுத்து இரு அவைகளிலும் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்த சமூகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெல்வாட் அரசுப்பணி நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வில் மாநில அரசுகள் இட ஒதுக்கீடு வழங்குவது கட்டாயமில்லை என்றுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை கட்டிக்காட்டினார் இந்த வழக்கில் மத்திய அரசு ஒரு வாதி அல்ல என்றும் பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடாததால் இந்த விவகாரத்தில் அரசை யாரும் குறை கூற முடியாது என்றார் மேலும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்ட திரு தாவர்சந்த் கெல்லாட் இந்த விவகாரத்தில் முழுமையாக ஆய்வு செய்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார்

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் காவிரி ஆற்றில் கல்லணையையும் ஆந்திர மாநிலம் ஜனம்பேட்டை ஈஞ்சம்பள்ளியில் உள்ள கோதாவரி ஆற்றையும் இணைக்கும் வகையில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு சும்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தேசிய நீர் மேம்பாட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த திட்ட அறிக்கையின்படி இத்திட்டம் மூன்று கட்டங்களாக நிறைவேற்றப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக கோதாவரி ஆற்று நீர் ஜனம்பேட்டையிலிருந்து கிருஷ்ணா நதியில் நாகார்ஜுனா சாகர் வரை கொண்டுவரப்பட்டு பின்னர் அங்கிருந்து சோமசீலா பெண்ணாறு வரையிலும் இறுதிக்கட்டமாக சோமசீலாவிலிருந்து கல்லனை வரையிலும் கொண்டுவரப்பட்டு காவிரி ஆற்றில் இணைக்கப்படவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒருமித்த கருத்துடனும் சுட்டப்பூர்வ அனுமதியுடனும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரத்தன் வால் கட்டாரியா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி மறுத்துள்ளார்

அதேபோன்று காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியின் ரேபரேலி தொகுதியில் உள்ள பெட்ரோலியப் பல்கலைக்கழகத்தை மேம்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே எந்தத் தொகுதியின் வளர்ச்சியிலும் பிரதமர் பாரபட்சும் காட்டுவதில்லை என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார்

இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் அந்தந்த மையங்களில் உடனுக்குடன் வெளியிடப்படும் என்றும் வாக்காளர் உதவி உமைய செல்போன் செயலி மூலமும் இதனை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

வெள்ளை மாளிகை நிர்வாகம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பின்படி அதிபர் ட்ரம்பும் அவரது மனைவி திருமதி மெலானியா ட்ரம்பும் புதில்லி மற்றும் குஜராத்திற்கு வரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் ட்ரம்பும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கடந்த வார இறுதியில் தொலைபேசி மூலம் நடத்திய பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து தேதி முடிவாகியிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மக்கள் நலப்பணிகளை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு முன்னோடியாக திகழ்வதாக இந்து சுமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக திகழ்வதால் தமிழக அரசை பாராட்டி மத்திய அரசு பல்வேறு விருதுகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் குறைந்த செலவில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ராக்கெட் ஏவுதளம் அமைப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் விளாங்குடியில் உள்ள அண்ணா பொறியியல் கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் தமிழகத்தில் அமைக்கப்படும் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவை விட தொழில்நுட்பத்தில் சிறந்ததாக அமையும் என்றார் மேலும் இந்திய மண்ணிலிருந்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார்

முத்தரசன் கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்காசியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுத்த காவல்துறை பின்னர் வாய்மொழியாக கூட்டம் நடத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுவதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்தரிமை மறுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக முதலமைச்சர் அறிவித்திருப்பதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது

இருவரி செய்திகள் கொரோனா வைரஸ் நோய் தாக்குதலிலுந்து சீனா விரைவில் விடுபடும் என அந்நாட்டு அதிபர் ஸ் ஜின்பிங் தெரிவித்துள்ளார் கோடை வெப்பம் அதிகரிக்கும்போது ஏப்ரல் மாத வாக்கில் கொரோனா வைரஸ் தாக்குதல் குறையும் என அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள லட்சக்கணக்கான மக்களைப் பற்றிய தனி நபர் விவரங்களை திருடியதாக சீன ராணுவ அதிகாரிகள் நான்கு பேர் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது உலகின் மிக உயரிய திரைப்பட விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் முதன்முறையாக ஆங்கில மொழி அல்லாத திரைப்படமான பாரசைட் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது

ஸ்ரீபத் யஸ்ஸோநாயக் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா பொது பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ் சிறை வைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது சகோதரி திருமதி சாரா அப்துல்லா பைலட் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்

சி என் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா நியுசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மவுண்ட் மவுங்காளி நகரில் இன்று நடைபெறுகிறது

சர்வதேச கபடிப்போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து எந்தவொரு கபடி அணியும் பாகிஸ்தான் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என இந்திய ஒலிம்பிக் சங்கம் கூறியுள்ளது